ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

முதல் அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார்

சில விதிமுறைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறத்தியுள்ளார்

ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இனி விரிவான செய்திகள் முதலமைச்சின் விரிவான மருத்துவக் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போது ஆண்டு ஒன்றுக்கு வழங்கப்பட்டு வரும் இரண்டு வட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையை ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

கஜ புயலால் வீடுகளை இழந்த வறுமைக் கோட்டிற்கு கீழ உள்ள மக்குளுக்கு பிரதமரின் வீட்டு வசதித் திட்டத்தின்கீழ் வீடுகள் கட்டித் தரப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புயல் பாதித்த மாவட்டங்களை இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு செய்த அவர் வறுமைக் கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கும் இந்த திட்டத்தின்கீழ் வீடு கட்டிக் கொடுப்பது குறித்து பிரதமருடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார் நாட்டிற்கே நெற்களஞ்சியமாக உள்ள இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் எல்லா உதவிகளும் கிடைக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் மக்களிடம் உறுதியளித்தார் புயலால் பாதிக்கப்பட்ட தென்னை விவசாயிகள் மற்றும் சேதமடைந்த பிற பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளிடம் அவர் குறைகளை கேட்டு ஆலோசனை வழங்கினார்

இதுதொடர்பாக தென்னை விவசாயிகள் சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு ராஜமாணிக்கம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது

கஜ புயல் பாதிப்புக்கு மத்திய அரசு உதவி செய்யவில்லை என்று கூறப்படும் குற்றச்சாட்டை பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் மறுத்துள்ளார் புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிட்ட பின் சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு தேவையான அளவு மண்ணெண்ணெய் வழங்குவதை சுட்டிக்காட்டிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு வட்சம் வீடுகள் கட்டிக் கொடுப்பதாக உறுதி அளித்துள்ளது என்றார் புயல் பாதித்த மாவட்டங்களில் இந்த மாதத்திற்கான மின்கட்டணத்தை அரசே ஏற்க வேண்டும் என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் விவசாயப் பயிர்கள் பெருமளவு சேதமடைந்திருப்பதால் அவர்கள் பெற்ற கடனை மாநில அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் மீனவர்களின் சேதமடைந்த படகுகள் வலைகளை சரி செய்ய முழு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் திரு வாசன் வலியுறுத்தியுள்ளார்

இதன் முதலாவது அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார்

சென்னையில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் தீ பாதுகாப்பு தணிக்கை என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்றும் இந்த பணியை நிபுணத்துவம் கொண்ட நம்பிக்கையான முகமையிடம் அளிக்க வேண்டும் என்றும் கூறினார்

லோக் ஆயுக்தா சட்டத்திற்கான விதிகளில் இந்த அமைப்புக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் தேடுதல் குழு உறுப்பினர்களை எந்த நேரத்திலும் மாற்றலாம் என்று இருப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் அதேபோல் இந்த விதிகளில் உள்ள ரகசிய விசாரணை என்ற பிரிவை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார் லோக் ஆயுக்தா அமைப்பில் நேர்மையான ஒரு தலைவரை நியமிக்கவும் ஊழல் புரிந்தோர் மீது விசாரணை ஒளிவுமறைவு இல்லாமல் நடக்கவும் இந்த மாற்றங்கள் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சிலைக் கடத்தல் தடுப்புப் பிரிவின் கூடுதல் தலைமை இயக்குநராக திரு அபய்குமார் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் சிலைத்தடுப்புப் பிரிவு விசாரணைக்கான பொறுப்பை கவனித்த திரு பொன் மாணிக்கவேல் இன்று பணி ஓய்வு பெறுவதை அடுத்து திரு அபய்குமார் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே சிலைக் கடத்தல் தடுப்புப் பிரிவு சிறப்பு அதிகாரியாக திரு பொன் மாணிக்கவேல் ஒராண்டுக்கு நீடிப்பார் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது சிலைக் கடத்தல் தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றி பிறப்பிக்கப்பட்ட தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்தும் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது திரு அபய்குமார் சிங் நியமனம் குறித்து நீதிபதிகளிடம் மனுதாரர் தெரிவித்தபோது அதிகாரிகளை நியமிக்க அரசுக்கு உரிமை இருப்பதாக தெரிவித்தனர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மின்தொகுப்பு நிறுவனம் ஒட்டுமொத்த மின்பாதைகளையும் சாலையோரத்தில் பூமிக்கு அடியில் கம்பிவடங்களை புதைத்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் கேரளாவில் சாலையோரங்களில் மின்சார கேபிள்கள் புதைக்கப்பட்டிருப்பதையும் அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்

கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் புதிய வளாக இயக்குநராக திரு சஞ்சுய் குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார்

நகர்ப்புறங்களுக்கான தூய்மை இந்தியா இயக்கம் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையத்தில் இன்று நடைபெற்றது மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள விளம்பர அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் இணைந்து இம்முகாமை யொட்டி ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வு பேரணியை மக்களவை உறுப்பினர் திரு நாகராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியையொட்டி நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் தொடர்பான துண்டறிக்கைகள் பேரணியின் போது வழங்கப்பட்டன

ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகள் வடிவிலான பிணையப் பத்திரங்களை ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யவிருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த ஏலம்இந்திய ரிசர்வ் வங்கியின் மும்பை கோட்ட அலுவலகத்தில் அடுத்த மாதம் நான்காம் தேதி நடத்தப்படவுள்ளது இந்திய கடலோர காவல்படையின் கப்பல்களான சமர் ஆரியமாள் ஆகியவை இன்று கொழும்பு போய்ச் சேர்ந்தன